வரும் ஆண்டுகளில் சந்த்ரயான் இரண்டு ககன்யான் உள்ளிட்டவிண்கலங்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட இருப்பதாக இஸ்ரோதலைவா் திருகேசிவன் கூறியுள்ளாா்

திருமதிநிர்மலாசீதாராமன் பார்வையிட்டார்

பயிர்க்கடனைரத்துசெய்வதுபற்றிஅரசுபரிசீலித்துமுடிவெடுக்கும் எனதுணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

நிலவை ஆராய்வதற்கானசந்த்ரயான் இரண்டுவிண்கலம் வரும் ஐனவரிமாதம் அனுப்பப்படும் என்றும் திருசிவன் தெரிவித்தாா்

நீடித்தவளா்ச்சிக்கானஒருமித்தநடவடிக்கைகளைமேற்கொள்வதே இந்தமாநாட்டின் மையக் கருத்தாகும் என்றுஅங்குசென்றுள்ளஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சரக்குமற்றும் சேவைவரியைப் போன்றுகாதாரம் மற்றும் வேளாண் துறைகளுக்கும் தேசியஅளவிவானகட்டமைப்பு தேவைஎன்றுமத்தியநிதிஅமைச்சா் திருஅருண்ஜேட்லிகூறியுள்ளார் புதுதில்லியில் இந்தியதொழில் கூட்டமைப்பின் சுகாதாரமாநாட்டில் பேசியஅவர் சுகாதாரத்துறைக்காகமத்தியமாநிலஅரசுகள் தனித்தனியாகபெருமளவுக்குநிதிஒதுக்கீடுசெய்துசெலவு செய்துவருவதாகக் குறிப்பிட்டார்

எனினும் இவர்களுக்கானமாணவர் சேக்கைநீதிமன்றத்தின் இறுதிதீர்ப்பைப் பொறுத்தேஅமையும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்

பின்னா் ஆற்காட்டுத் துறையில் மீனவா்களைசந்தித்தபடகுகளுக்குஏற்பட்டபாதிப்பு குறித்துஅவா் கேட்டறிந்தார் தோப்புத்துறையில் புயலால் பாதிக்கப்பட்டவிவசாயிகள் மற்றும் பொதுமக்களையும் சந்தித்ததிருமதிநிர்மலாசீதாராமன் அவர்களுக்குஆறுதல் கூறினார்

இந்தவாகனங்கள் மூலம் தொற்றுநோய் தடுப்புக்கானமருந்துகள் தெளிக்கப்படுவதுடன் புகை அடிக்கும் பணியும் மேற்கொள்ளப்படுவதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைசெயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்டபகுதிகளில் தொற்றுநோய் பரவவாமல் தடுக்கும் பணியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டசுகாதாரத்துறைபணியாளா்கள் ஈடுப்பட்டுள்ளனா் இப்பணிகளைஅமைச்சர்கள் திருகாமராஜ்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இம்மாவட்டத்தில் புயல் நிவாரணப் பணிகள் தரிதமாகநடைபெற்றுவருவதாகக் கூறினார் கொடைக்கானல் பகுதியில் மின் விநியோகம் விரைவில் சீரமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பெரும் பாதிப்புக்குஉள்ளானநான்குமாவட்டங்களில் விவசாயிகளின் புயலால் பயிர்க்கடன்களைதள்ளுபடிசெய்வதுகுறித்துஅரசுபரிசீலித்துழுடிவு செய்யும் எனதுணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னவிமானநிலையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் புயல் நிவாரணப் பணிகளுக்குமத்தியஅரசுதாராளமனதுடன் நிதிஉதவிசெய்யும் என்றுகுறிப்பிட்டார் புயல் பாதிப்பைசிலஎதிர்க்கட்சிகள் அரசியலாக்கமுயற்சிப்பதாகக் கூறி அகற்குதிரு பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்தார் நிவாரணநிதிக்குதமதுஒருமாதசம்பளத்தைவழங்குவதாகதமிழகஆளுநர் புயல் கஐ திருபன்வாரிலால் புரோஹித் அறிவித்துள்ளார் இதையொட்டிஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் கஜ புயல் பேரழிவைஏற்படுத்தி இருப்பதாகவும் இப்பகுதிகளில் உள்ளமக்கள் கடும் துன்பங்களுக்குஆளாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேகதாதுஅணைப் பிரச்சினைதொடர்பாகஅனைத்துக் கட்சிகள் சார்பில் அடுத்தமாதம் நான்காம் தேதிதிருச்சியில் கண்டனஆர்ப்பாட்டம் நடத்தப்படஉள்ளதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இப்பிரச்சினைதொடர்பாக இன்றுசென்னையில் நடைபெற்றஅனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார் பிஜேபிஉள்ளிட்டஅனைத்துகட்சிகளும் இந்தபோராட்டத்தில் பங்கேற்கவேண்டுமென்றுஅவர் கேட்டுக் கொண்டார் இப்பிரச்சினைதொடா்பாகதமிழகஅரசுசட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்தைக் கூட்டி தீர்மானம் ஒன்றைநிறைவேற்றிமத்தியஅரசுக்குஅனுப்பிவைக்கவேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார் முன்னதாக கஜ புயலினால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிசெலுத்தும் வகையில் கூட்டத்தில் பங்கேற்றவா்கள் இரண்டுநிமிடம் மவுனம் அனுசரித்தனா் வங்கக்கடலில் காற்றழுத்ததாழிஉருவாகியுள்ளதால் தென்தமிழகத்திலும் டெல்டாமாவட்டங்களிலும் பரவலாகமழைபெய்யவாய்ப்பு உள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையதுணைத்தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

ராமேஸ்வரத்தில் இருந்துமீன்பிடிக்கசென்றமீனவர்களைகச்சத்தீவு அருகேசர்வதேச கடல் எல்லையைதாண்டியதாகக் கூறி இலங்கைகடற்படைகைதுசெய்துள்ளது புவனேஸ்வரில் நடைபெற்றுவரும் உலககோப்பைஹாக்கிப் போட்டியில் சற்றுமுன் முடிவடைந்தஆட்டத்தில் அர்ஜெண்டினா ஸ்பெயின் அணியைநான்குக்கு மூன்றுஎன்றகோல் கணக்கில் வீழ்த்திவெற்றிபெற்றுள்ளது